ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் சிபிஐ காவல் முடிவடைந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரத்தை திஹார் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர்கள் எம்

வி ஜானகிராமன் ஆகியோருக்கு சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அறிவித்துள்ளார்

நரேந்திர மோடி கிழக்கு நோக்கிய செயல்பாடு என்ற கொள்கையின் அடிப்படையில் கிழக்காசியப் பகுதிகளில் இந்தியா தீவிரமாகப் பங்கேற்று வருவதாகக் குறிப்பிட்டார் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மலேசிய பிரதமர் டாக்டர் மகாத்திர் முகமது மங்கோலிய அதிபர் திரு கல்ட்மாகீன் பட்டுல்கா ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஸோ அபே ஆகியோரை சந்தித்தார்

டெல்லியில் விக்யான் பவனில் இந்த விருது வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பள்ளிகளில்தான் ஒருவரின் பண்பின் அடித்தளம் அமைக்கப்படுகிறது என்றும் இளம் மனங்களில் நல் ஒழுக்கம் நிறைந்த நற்பண்பை விதைப்பது ஆசிரியர்கள் கையில்தான் உள்ளது என்றார் ஆசிரியர்கள் தங்கள் அடிப்டைப் பொறுப்புகளை நன்கு உணர்ந்துகொண்டு உண்மை கட்டுப்பாடு நேர்மை ஆகிய விழுமியங்களை இளம் மனதில் பதியவைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

இவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் அதே பள்ளிக்குத்தான் தூய்மை பள்ளிகளுக்கான தேசிய விருது கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கப் பிரிவு தொடர்ந்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் வழங்க கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

மவு இன்று தள்ளுபடி முன்ஜாமீன் வழங்கப்படவேண்டும் என்பது குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமை அல்ல என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதே வேளையில் ஏர்செல் மேக்ஸிஸ் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் திரு

சிதம்பரம் மற்றும் அவரது மகன் திரு கார்த்தி சிதம்பரம் ஆகியோருக்கு சிபிஐ நீதிமன்றம் முன் ஜாமீன் வழங்கியுள்ளது இதனிடையே ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

இந்நிலையில் அவர் மீதான விசாரணை முடிந்து விட்டது என்றும் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் இன்று நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது

இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் திரு

சிதம்பரத்தை டில்லி திகார் சிறையில் அடைக்க உத்தரவிட்டனர் தென்மேற்கு பருவமழை காலம் முற்றுப் பெற்று விட்டது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்போது மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்குகிறது

இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்ப்பிடிப்புப் பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது

தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்துவரும் கனத்த மழை காரணமாக பைகாரா அணை நிரம்பியுள்ளது

அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி சான் ஹீசே நகரில் முதலீட்டாளர்களை சந்தித்தார்

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர்கள் அனைவருக்கும் சிலை எழுப்பப்படும் என்று முதலமைச்சர் திரு

புதுச்சேரி சட்டப்பேரவையின் துணை சபாநாயகராக உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு

பாலன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து அறிவித்தார் இதையடுத்து சபாநாயகர் இருக்கையில் இருந்து திரு சிவக்கொழுந்து எழுந்து துணைசபாநாயகருக்கு சபையை நடத்தும் வாய்ப்பு வழங்கினார் இதை அடுத்து அவரது ஆசனத்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் துணைசபாநாயகரை அமர வைத்தனர் அதன் பின்னர் அவருக்கு முதல் அமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர்கள் மற்றும் சட்ட மன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் நாட்டின் ஊட்டச்சத்து குறைபாடு சவால்களை சமாளிக்க மக்களிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செப்டம்பர் மாதம் முழுவதும் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாடு அஸ்ஸாம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் மற்றும் நேற்று தொடங்கப்பட்ட இந்த கொண்டாட்டங்களின்போது குழந்தை பிறப்புக்கு முந்தைய கவனிப்பு ரத்த சோகை சுகாதாரம் மற்றும் துப்புரவு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இலவச அரிசி வழங்கும் விஷயத்திலுள்ள சிக்கல்களைக் களைந்து தொடர்ந்து இலவச அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமச்சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி பதிலளித்தார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் சார்பில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்தார் சட்டப்பேரவையில் உறுப்பினர் திரு

கோரிமேடு மொரட்டாண்டி புதுச்சேரி பகுதியிலுள்ள சுங்கச்சாவடியை தேசிய நெடுஞ்சாலையிலேயே இடமாற்றம் செய்வது குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு

பூஜ்ஜிய நேரத்தின்போது பாஜக உறுப்பினர் திரு சாமிநாதன் இந்த சுங்கச்சாவடியினால் மயிலம் மார்க்கமாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெருமளவு பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்துவதே இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார் கப்பலோட்டிய தமிழன் வ

இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அவர் பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாநில செய்தி விளம்ரபரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாடவ்ட ஆட்சித் தலைவர் திரு சந்தீப் நந்த்தூரி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாட்டின் உயர் கல்வி வளர்ச்சியில் மேற்கொண்டு வரும் கற்றல் மற்றும் கற்பித்தலில் பயன்படுத்தப்படும் நவீன முறைகள் குறித்த ஒருநாள் பயிலரங்கம் புதுவை பல்கலைக் கழகத்தில் நாளை நடைபெறுகிறது பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் குர்மித் சிங் தலைமையில் நடைபெறும் இப்பயிலரங்கை சிறப்பு விருந்தினராக கலந்துகொள்ளும் பல்கலைக்கழக மானியக்குழுவின் இணைச்செயலர் முனைவர் அர்ச்சனா தாக்கூர் தொடங்கி வைக்கிறார்

நாராயணசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார்

ஜ க உறுப்பினர் திரு

புதுச்சேரியில் நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கும் பொருட்டு நீரும் ஊரும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார்

புதுச்சேரி குயில் தோப்பு இட மோசடி விவகாரத்தில் ஆராவமுது என்பவர் தாக்கல் செய்த மனு புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் விசாரணையில் உள்ளதாக முதலமைச்சர் திரு

ஜ க உறுப்பினர் திரு சாமிநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு

நியூயார்க்கில் நடைபெறும் யுஎஸ் ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் சாம்பியன் பட்டப் போட்டியில் ஆடவர் ஒற்றையர்ன பிரிவில் ஸ்பெய்ன் நாட்டைச் துசேர்ந்த ரஃபேல் நடால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

மகளிர் அரையிறுதிப் போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன

ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் சிபிஐ காவல் முடிவடைந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரத்தை திஹார் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ஜானகிராமன் ஆகியோருக்கு சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அறிவித்துள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது